ஆலோசனைநடத்துகிறார்

வயதில் இன்றுபெங்களூருவில் காலமானார்

வெஸ்ட் இண்டஸ் அணிகள் மோதவுள்ளன இளிவிரிவானசெய்திகள் மத்திய அரசுத்துறையின் செயலாளர்களுடன் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் ஆலோசனைநடத்துகிறார் ஆளுகைதொடர்பானநிகழ்ச்சிநிரலைசெயல்படுத்துவதுகுறித்தும் அதில் நிர்வாகத்தின் தீவிரமான பங்களிப்பைசெலுத்தவேண்டியதன் அவசியம் குறித்தம் இந்தகூட்டத்திலபிரதமர் வலியுறுத்துவார் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

இந்தியாவில் செயல்பட்டுவாபம் சம்பாதிக்கும் வெளிநாட்டுநிறுவனங்களைவரிசெலுத்தவைப்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் கூறினார்

ஆந்திரமாநிலத்தின் வளர்ச்சிக்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் மத்தியஅரசுவழங்கும் என்றபிரதமர் திருநரேந்திரமோடிஉறுதியளித்துள்ளார்

ஆந்திரமாநிலம் எல்லையற்றவளர்ச்சியைகாண்பதற்குவாய்ப்புள்ளமாநிலம் என்றும் மாநிலத்தை புதியஉச்சத்துக்குஅழைத்துசெல்லஆந்திரஅரசும் மத்தியஅரசும் இணைந்துபணியாற்றவேண்டும் என்றுபிரதமர் கூறினார் ஆந்திரபிரதேசத்திலும் தமிழ்நாட்டிலும் பிஜேபிவெற்றிபெறவில்லைஎன்றாலும் இருமாநிலங்களிலும் உள்ளமக்களின் நல்வாழ்வுக்காகமத்திய அரசுதொடர்ந்துஉதவிகளைவழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் தேர்தலில் போட்டியிடுவதற்காகமட்டுமே நாங்கள் இருக்கவில்லைஎன்றம் மக்களுக்குசேவையாற்றுவதில்தான் பிஜேபிகவனம் செலுத்திதுகிறதுஎன்றும் பிரதமர் தெரிவித்தார்

இந்தியாவைவடிவமைப்பதில் பிஜேபிதொண்டர்கள் புதிய உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருப்பதிவெங்கடேசபெருமாள் கோவிலில் பிரதமர் வழிபாடுநடத்தினார் முன்னதாகமாலத்தீவிலும் இலங்கையிலும் பயணத்தைமுடித்துகொண்டுபிரதமர் திருப்பதிவந்தார் அண்டைநாடுகளுடன் நல்லுறவுக்குமுன்னுரிமைஅளிப்பதே இந்தியாவின் கொள்கைஎன்றுகூறியவெளியுறவு செய்திதொடர்பாளர் திருரவிஷ்குமார் பிரதமரின் இந்தபயணம் இந்தியாவின் கொள்கையைபிரதிபலிக்கிறதுஎன்றார்

திருமைத்ரிபாலசிறிசேனாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்துபேச்சுவார்த்தைநடத்தினார் பயங்கரவாதஒழிப்பு இந்தமாக்கடலில் கப்பல்களுக்குபாதுகாப்பு பொருளாதாரவளர்ச்சியில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகுறித்து இருதலைவர்களும் விரிவாகவிவாதித்தார்கள்

நீர்வளத்துறைஅமைச்சர் திருகஜேந்திரசிங் ஷெகாவத் தலைமையில் இந்தகூட்டம் நடைபெறுகிறது நாட்டின் பலபகுதிகளிலும் நிலவும் பஞ்சம் குடநீர் பற்றிவிவாதித்துஅதனைமுறியடிப்பதற்குமாநிலங்களிடையேஒத்துழைப்பைகோருவதற்காக இந்தகூட்டம் நடைபெறுகிறது

மேற்கு வங்கத்தில் சுட்டம் ஒழுங்கை பராமரித்துஅமைதியைஏற்படுத்ததேவையானஅனைத்துநடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவேண்டுமெனமாநிலஅரசுக்குமத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது மேற்கு வங்கத்தில் வன்முறைசப்பவங்கள் தொடர்ந்துநீடிப்பதையடுத்துமத்தியஉள்துறைஅமைச்சகம் இவ்வாறுஅறிவுறுத்தியுள்ளது வன்முறையைதடுத்துசுட்டம் ஒழுங்கை பேனுவதற்குஅந்தமாநிலஅரசதவறிவிட்டதும் மக்கள் மனதில் நம்பிக்கையைஊட்டுவதும் இதன் நோக்கம் என்றுஅதிகாரவட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுதத்தேர்தல் நடந்தமுடிந்தபிறகும் வன்முறைதொடர்வதுகவலைக்குரியதுஎன்றுகுறிப்பிட்டு இதனைதடுக்கமாநிலஅரசுகண்டிப்பானநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுமத்தியஅரசுவலியுறத்தியுள்ளது அம்மாநிலத்தில் பங்கிப்பரா ஹட்கட்சாமற்றும் வடக்குபர்கானாமாவட்டங்களில் நடந்தவன்முறைச் சமபவங்களில் நான்குபேர் உயிரிழந்தனர் மாநிலத்தின் பலபகுதிகளில் வன்முறைசம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரபலநடிகரும் கன்னடஎழுத்தாளரும் ஞானபீடவிருது பெற்றவருமானகிரிஷ் கர்நாட் இன்றுபெங்களுருவில் காலமானார்

ஞானபீடவிருதுமட்டுமின்றிபத்மஸ்ரீ பத்ம பூஷண் விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார் நாகமண்டலா மால்குடிடேஸ் ஆகியவைஅவரதுபடைப்புகளில் முக்கியமானவை தொலைக்காட்சிதொடர்களையும் எழுதிஅவற்றில் அவர் நடித்துள்ளார் அவரதுமறைவுக்குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திருநரேந்திரமோடிவெளியிட்டுள்ளசெய்தியில் கிரிஷ் கர்நாட் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் வருங்காலம் அவரது புகழைபறைசாற்றும் என்றும் கூறியிருக்கிறார்

முன்னாள் மத்தியஅமைச்சர் திருபிரஃபுல் பட்டேல் இன்றுஅமலாக்கப்பிரிவின் முன் ஆஜரானார் அரசுக்குசொந்தமான ஏர் இந்தியாநிறுவனம் பலகோடி ரூபாய் இழப்பைசந்தித்தற்குசட்டவிரோதபணம் கடத்தல் காரணம் என்றுகுற்றம் சாட்டப்பட்டவழக்குவிசாரணையில் அவரைஆஜராகும்படிஅமலாக்கப்பிரிவு பணித்திருந்தது அவரதுவாக்கமூலம் சட்டவிரோதபணம் கடத்தல் தடுப்பு சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்டத்தில் இன்றுஅதிகாலைநடந்தசாலைவிபத்தில் எட்டுபேர் உயிரிழந்தார்கள்

ராஞ்சியிலிருந்துகபாநோக்கிசென்றகொண்டிருந்தபயணிகள் பேருந்து இரும்பு ராடுஏந்திவந்தட்ரெய்லருடன் மோதியதில் இந்தவிபத்துஏற்பட்டது அரபிக்கடலில் உருவாகியுள்ளகாற்றழுத்ததாழ்வு பகுதிமேலும் தீவிரமடைந்து இரண்டுநாட்களில் கடும் புயலாகமாறக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதளிடையே அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்குகரைஅருகேநாளைக்கும் நாளைமறுநாளுக்கும் இடையே புயல் உருவாகக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியநேரப்படி இந்த ஆட்டம் பிற்பகல் மூன்றுமணிக்குதொடங்குகிறது